முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

நரேந்திரமோடி இன்றுமாலை புறப்படுகிறார்

இந்தியா தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது முதலமைச்சர் தமிழகத்தில் கஜா புயல் பாதிக்கப்பட்ட நாகை திருவாரூர் மாவட்டங்களை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

புரம் பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள நிவாரண பொருட்களை பார்வையிட்ட அவர் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டாா்

வேட்டைக்காரன் இருப்பு பகுதி புயல் பாதுகாப்பு மையத்தில் உள்ள மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த முதலமைச்சர் மக்களுக்கு வழங்கப்பட்ட உணவை தாமும் உட்கொண்டார்

திண்டுக்கல் சீனிவாசன் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுரேஷ்குமார் உள்ளிட்டோர் உடனிந்தனர்

செங்கோட்டையன் தஞ்சை மாவட்டத்தில் கஜா புயல் நிவாரண பணிகள் மற்றும் மின் விநியோகம் சீரமைப்பு பணிகள் குறித்த ஆய்வு கூட்டம் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சா் திரு

செங்கோட்டையன் தலைமையில் இன்று நடைபெற்றது இதில் மாநில அமைச்சர்கள் திரு

துரைக்கண்ணு திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் திரு கடம்பூர் ராஜு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அண்ணாதுரை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் திரு கார்த்தி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

ராஜேந்திர பாலாஜி கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அரசு மேற்கொண்டு வரும் நிவாரண பணிகளால் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு

ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் மன்னார்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாதிக்கப்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அதேபோல் தோப்புகளில் மட்டுமல்லாமல் வீடுகளிலும் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்றார்

தம்பிதுரை திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் கஜா புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களிடமிருந்து மக்களவை துணைத்தலைவர் டாக்டர்

தம்பிதுரை இன்று மனுக்களை பெற்றுக்கொண்டார்

கஜா புயல் நிவாரண பணிகள் பாரபட்சமின்றி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார்

ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மன்வள அட்டைகள் உள்ளிட்ட மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து உரையாற்ற உள்ள அவர் எண்ணெய் விலைகளின் நிலையற்ற தன்மை தீவிரவாத சவால்கள் குறித்தும் பேசுகிறார் இந்த பயணத்தின் ஒருபகுதியாக பிரதமர் சீன அதிபர் ஸீ ஜின் பிங் உடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார்

உலக தமிழ் சங்கத்தில் தமிழ்க்கூடல் நிகழ்ச்சியை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் வாரத்திற்கு ஒருமுறை இங்கு தமிழை போற்றும் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்றார்

கீழடியில் ஒரு கோடி ருபாய் மதிப்பில் அகழ் வைப்பகம் ஏற்படுத்துவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

ஆதம்பாக்கத்தில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் உலகின் முதல் மனிதர் தமிழகத்தில் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் பழங்குடியினர் வாழும் பகுதியில் இத்தகைய அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார்

வாக்குச்சாவடி முன்பாக பெண்கள் நீண்டவரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர்

இந்த ராக்கெட் வேளாண்மை வனம் கடலோர மண்டலங்கள் உள்நாட்டு நீர்நிலைகள் மண்வளம் புவி சுற்றுச்சூழல் போன்றவற்றை நுட்பத்துடன் புகைப்படம் எடுக்கும் திறன் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது

நிறைவு விழாவில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு

நீலகிரி வாய்ஸ் நீலகிரி மலை ரயில் சேவையை மேம்படுத்தும் வகையில் வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயக்க தெற்கு ரயில்வே திட்டமிடப்பட்டுள்ளது

இருவரி தேனியில் பிளாஸ்டிக் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவா் திருமதி